பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

இடைநிலை ஆசியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் திரு

ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார

போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை தமிழக முதலமைச்சர் அழைத்துப் பேச வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நாட்டிலேயே மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலத்தை நேற்று திறந்து வைத்துப் பேசிய அவர் வாஜ்பேய் இரண்டாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்றிருந்தால் இந்தப் பாலம் கட்டும் பணி

இது வெறும் பாலம் அல்ல என்றும் அஸ்ஸாம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய இரு மாநிலங்களில் உள்ள கோடிக்கணக்கான மக்களை இணைக்கும் உயிர்நாடி என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தப் பாலம் பாதுகாப்புத் துறைக்கு பலம் சேர்க்கும் என்றும் அவசர காலங்களில் போர் விமானங்களை தரையிறக்கும் வகையில் இந்தப் பாலம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நான்கு புள்ளி ஒன்பது நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்டுள்ள இந்த இரட்டை அடுக்கு பாலம் பிரம்மபுத்திராவின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இணைக்கிறது

குடிமைப்பணி தேர்வு எழுதுவதற்கான வயது வரம்பில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஊடகங்களில் இதுதொடர்பாக வெளியான செய்திகள் அனைத்தும் யூகங்களின் அடிப்படையிலானவை என்றும் இதில் உண்மையில்லை என்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் வயது வரம்பை மாற்றும் உத்தேசம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லையென்று அவர் கூறியுள்ளார் இடைநிலை ஆசியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

அரசின் நிதிச்சுமையை உணர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் விவசாய நிலங்களில் உயர் மின்அழுத்த மின்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை தமிழக முதலமைச்சர் அழைத்துப் பேச வேண்டும் என்று திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலும் விவசாயத்திற்கு பேரிழப்பு ஏற்படும் வகையிலும் வலுக்கட்டாயமாக மேற்கொள்ளப்படும் மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த திட்டம் தொடர்பாக மின்துறை அமைச்சர் அல்லது வேளாண்குறை அமைச்சர்விவசாயிகளை அழைத்துப் பேசி உத்தரவாதம் அளித்து போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இப்பிரச்சினையில் சுமுகத் தீர்வு ஏற்படும் வரை விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரங்கள் அமைக்கும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் காவிரி நதிநீர் பங்கீட்டு ஆணையத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பான அறிக்கையை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு அனுமதி வழங்கிய முடிவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று கூறினார் இப்பிரச்சினை குறித்து விவாதித்து உரிய தீர்வு காண மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேகதாதுவில் தடுப்பணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியுள்ள தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி ஆகிய மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று அவர் கூறினார்

இதன் காரணமாக சென்னை கடலூர் நாகப்பட்டிணம் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல அடி உயரத்திற்கு எழுந்த அலைகளால் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் இதற்கு முன்னர் எந்தவொரு இயற்கை சீற்றமும் ஏற்படுத்தாத பேரழிவை ஆழிப் பேரலைகள் ஏற்படுத்தின சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் அமைக்கப்பட்டள்ள சுனாமி நினைவுச் சின்னங்களில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவுள்ளனர் நாடுமுழுவதும் சித்த மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் மத்திய அயுஷ் துறை அமைச்சர் திரு புநீபாத் யஸ்ஸோ நாயக் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் மாநில சுகாதாரத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர் சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேசிய சித்த ஆராய்ச்சிக் கவுள்சில் தலைவர் டாக்டர் கனகவள்ளி கூறியிருக்கிறார்

வரும் புத்தாண்டில் ஏமன் சிரியா ஆகிய நாடுகளில் அமைதி திரும்பும் என்று போப் ஆண்டவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃப் ராவல்பிண்டி சிறையிலிருந்து லாகூர் சிறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் விமானப் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தவாக விளங்கும் ஆளில்லா சிறிய ரக ட்ரோன்கள்மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டள் அர்சை அந்நாட்டு அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிர் காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் தோடா மாவட்டத்தில் ராணுவ முகாமில் ஏற்பட்ட மோதலின்போது ராணுவ வீரர் ஒருவர் சகவீரர் ஒருவரை சுட்டுக் கொன்றார் மத்திய பிரதேசம் மற்றும் சத்திஷ்கர் மாநிலங்களில் நேற்று அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டது

மாநிலத்திலேயே முதல்முறையாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள மார்பக பரிசோதனை சிறப்பு மையம் அடுத்த மாதம் முதல் செயல்படவுள்ளது

காணாமல் போன மற்றொரு மாணவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது ரயில் பயணத்தின்போது சுபரிமலை ஜயப்பன் கோவில் பக்தர்கள் கற்பூரம் உள்ளிட்ட எளிதில் தீப்பற்றும் பொருட்களை எடுத்துச் செல்ல வேண்டாம் என்று ரயில்வே நீர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது

சந்தீப் நந்தூரி கூறியிருக்கிறார்

இந்திய அணியிலிருந்து தொடக்க ஆட்டக்காரர்கள் ராகுல் முரளி விஜய் ஆகியோர் நீக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிபெற்று சமநிலையில் உள்ளன பிரீமியர் லீக் பேட்மிண்டன் போட்டியில் ஹைதராபாத் ஹன்டர்ஸ் அணியின் கேப்டன் பிவி சிந்து அதிர்ச்சி தோல்வியடைந்தார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹைதராபாத் அணியின் லீ ஹியூன் வெற்றி பெற்றார் இரட்டையர் முதல் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி சென்னை அணியை தோற்கடித்தது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை கால்பந்துப் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடும் என்று அணியின் முன்னணி வீரரான ஜிஜே லால்பெகுலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார்